மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தெரிவித்துள்ளார்

மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் தெரிவித்துள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் படுக்கை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கள்ப்பிணி பெண்கள் நலனில் கூடுதல் அகக்றை செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே அதிக அளவு ஆர் டி பி சி ஆர் பரிசோதனைகளை தமிழகம்தான் மேற்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிளாஸ்மா தானம் செய்ய பலர் முன் வந்திருப்பதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இந்த நோய்த் தொற்றுக்கான பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் கூறியுள்ளார்

அதற்காள சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் நோய்த் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் என்னிக்கையை கண்டு பயப்பட வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார்

உதயகுமார் கூறினார்

செகண்ட்ஸ் மதுரையில் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் தேவையான அளவு படுக்கைகள் உள்ளதாகவும் இவற்றை அதிகரிக்க மாவட்ட ஆட்சியரின் நேரடி கண்காணிப்பில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்தார்

நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறித்த காலத்தில் கட்டுமானப் பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் சேலம் தலைவாசலில் தொடங்கப்பட உள்ள புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கூறினார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு மதிப்பெண்கள் மற்றும் தகுதியின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் விருப்பம் உள்ள மானவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளவாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

திண்டிவனம் செஞ்சி வானூர் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய பகுதிகளில் நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் திரு சண்முகம் கூறினார்

புதிய கதவணை கட்டப்படுவதன் மூலம் கடல்நீர் உட்புகுவதை தடுப்பதுடன் நல்ல நீரை தேக்கி வைப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர இது பயனுள்ளதாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அணைக்கரை முத்துவை வனத்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஆவுடையார்குறிச்சி காவல்நிலையத்தில் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் நீதித்துறை நடுவர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீதித்துறை நடுவர் உத்தரவின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த விவசாயி அணைக்கரை முத்துவின் குடும்பத்தினருக்கு அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப் பணி வழங்கவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் நோய் தொற்று தடுப்பு விழிப்புணா்வு மற்றும் சிறப்பு காய்ச்சல் மருத்துவ முகாமை உணவு அமைச்சர் திரு காமராஜ் இன்று ஆய்வு நடத்தினார்

தற்போது இதர மாவட்டங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவதற்கான காரணம் நெறிமுறைப்படி முக கவசம் அணியாததுதான் என்று திரு காமராஜ் குறிப்பிட்டார்

துத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியில் பேவர் பிளாக் பதிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேசினார்